எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார்

அவருக்கு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்

கேரள மாநிலம் மூணாறில் ராஜமலையில் ஏற்பட்ட நிலச்சரிவில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை

லெபளான் வெடிவிபத்து சும்பவத்திற்கு பொறுப்பேற்று அந்நாட்டின் பிரதமர் திரு அஸன் டையப் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார்

காணொலி காட்சி வாயிலாக நடைபெறும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழக முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் வருவாய் மற்றும் பேரிடர் நிர்வாகத் துறை அமைச்சர் திருஆர்பி உதயகுமார் தலைமைச் செயலர் திரு சண்முகம் மக்கள் நல்வாழ்வுத்துறை முதன்மைச் செயலர் டாக்டர் ஜெ ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டுள்ளனர் நோய் தொற்றை கட்டுப்படுத்த மாநில அரசுகள் எடுத்து வரும் நடவடிக்கைகள் தொடர்பாக இந்தக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு வருகிறது இந்தக் கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் திரு

தேசிய பேரிடர் மீட்பு நிதியிலிருந்து ஆயிரம் கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார்

அவருக்கு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் அறிவையும் ஆற்றலையும் ஒருங்கிணைத்து நாட்டின் நீடித்த வளர்ச்சிக்கு தீர்வுகளை காண்பதில் நிபுணத்துவம் உடையவர் திரு

மாநிலங்களவை தலைவராகவும் பொறப்பேற்று அவை நடவடிக்கைகளை அவர் நடத்தும் பாங்கு இதற்கு முன்பு கண்டிராத ஒன்று என்றும் அவர் கூறியுள்ளார் சுட்டம் மற்றும் அரசியல் சாசனம் குறித்த ஆழ்ந்த புரிதல் ஆகியவற்றால் பொதுவாழ்வில் அவர் சரியாள அனுகுமுறையை பின்பற்ற உதவுகிறது என்றும் அந்தக் கடிதத்தில் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டுள்ளார் இந்நாளில் குடியரசு துணைத் தலைவர் நல்ல உடல்நிலையுடன் நீண்ட காலம் வாழ தாம் வாழ்த்துவதாகவும் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார் குடியரசு துணைத் தலைவராக திரு

ராஜ்நாத்சிங் வெளியிட்டார் இந்த புத்தகத்தின் மின்னனுப் பதிப்பை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஐவ்டேகர் வெளியிட்டார்

கேபால் தலைமையிலாள தடுப்பு மருந்துக்கான நிபுணர் குழு நாளை மாநில அரசுகள் மற்றும் தடுப்பு மருந்து உற்பத்தியாளர்களுடன் ஆலோசனை நடத்தவுள்ளது ராஜஸ்தான் மாநிலத்தில் கடந்த சில மாதங்களாக நீடித்து வந்த அரசியல் நெருக்கடிக்கு தீர்வு ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது முதலமைச்சர் திரு அசோக் கெலாட்டுக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்திய முன்னாள் துணை முதலமைச்சர் திரு சச்சின் பைலட் மற்றும் அவரது ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் நேற்று தில்லியில் காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியாகாந்தி மற்றும் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி ஆகியோரை சந்தித்துப் பேசினர் இந்த சந்திப்புக்குப் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு சச்சிள் பைலட் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் காங்கிரஸ் தலைமயுடனான பேச்சுக்கள் திருப்தியளிப்பதாக கூறினர் கட்சி அமைப்பு மற்றும் அரசு குறித்து தங்களுக்கு சில பிரச்சினைகள் இருப்பதாகவும் இது உட்கட்சி விவகாரம் என்பதால் உரிய விதத்தில் பேசி தீர்வு காணப்படும் என்றும் திரு பைலட் கூறினார்

முன்னதாக நேற்று மாலை திரு சச்சிள் பைலட் ஆதரவு முகாமில் இருந்த சட்டமன்ற உறுப்பினரான திரு பன்வார்வால் சர்மா ஜெய்ப்பூருக்குத் திரும்பி முதலமைச்சர் திரு அளேக் கெலாட்டை சந்தித்துப் பேசினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காங்கிரஸ் அரசு பெரும்பான்மையுடன் இருப்பதாகவும் ஐந்து ஆண்டுகளையும் பூர்த்தி செய்யும் என்றும் கூறினார் இந்நிலையில் காங்கிரஸ் அரசை கவிழ்ப்பதற்காக குதிரை பேரத்தில் ஈடுபட்டதாக திரு சக்சின் பைலட் மற்றும் அவரது ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் விளக்கம் கேட்டு அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது

இந்நிலையில் மூணாறு நிலச்சரிவு தொடர்பாக கேரள முதலமைச்சர் திரு பினராயி விஜயளை தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தொடர்பு கொண்டு பேசியுள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு

உதயகுமார் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார் இ பாஸ் பெறுவதற்கான நடைமுறைகள் எளிதாக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார் நீலகிரி மாவட்டத்தில் நிலைமை கட்டுக்குள் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்

பதாஞ்சலி ஜா இன்று மும்பையில் பொறுப்பேற்றார் இந்திய வருவாய்ப் பணியில் மூத்த அதிகாரியாள அவர் வருமான வரித்துறையில் நிர்வாகம் புலனாய்வு வரி மதிப்பீடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பணிபரிந்து நீண்ட அனுபவம் பெற்றவர் தில்லி பொருளாதார பள்ளியில் பொருளாதார பாடத்தில் முதுகவைப் பட்டம் முடித்தவர் லெபனான் வெடிவிபத்து சம்பவத்திற்கு பொறுப்பேற்று அந்நாட்டின் பிரதமர் திரு அஸன் டையப் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் இந்த வெடிவிபத்தால் ஏராளமான கட்டிடங்கள் சேதம் அடைந்ததோடு உயிரிழப்பும் ஏற்பட்டதை அடுத்து கவளக் குறைவாக நடந்து கொண்ட அரசைக் கண்டித்து அந்நாட்டில் தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன வெடிவிபத்திற்கு பொறுப்பேற்று பிரதமர் பதவி விலக வேண்டும் என்று பொதுமக்களின் கோரிக்கை வலுவடைந்ததை அடுத்து திரு

இந்த ஆண்டு ஜனவரி மாதம் ஏற்கனவே இருந்த பிரதமர் திரு சாத் ஹரிரி பதவி விலகியதை அடுத்து புதிய பிரதமராக திரு டையப் பதவியேற்றார்